ராம்நாத் கோவிந்த் கௌரவித்தார

ராஜநாத் சிங் இன்றுபிற்பகலில் கயசார்பு இந்தியாதிட்டத்தின் கீழ் பாரத் சப்தாஎன்னும் இயக்கத்தைதொடங்கிவைக்கிறார்

ஹர்ஷ் வர்தன் பாராட்டியுள்ளார்

நரேந்திரமோடிசென்னை போர்ட் பிளேர் இடையேகடலுக்கடியில் தேசியநீர்முழ்கிஆப்டிக் ஃபைபர் சேவையை இன்றுதொடங்கிவைக்கிறார்

தீவுகளில் வாழும் மக்களின் வாழ்க்கைத் தரம் உயருவதற்குவாய்ப்புகள் இதனால் பெருகும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது

அந்ததீவுகளில் பிஜேபிதொண்டர்களிடையேகாணொளிகாட்சி மூலம் பேசியஅவர் கடல் உணவு இயற்கைஉணவு பொருட்கள் மற்றும் தேங்காய் அடிப்படையிலானபொருட்கள் உற்பத்திக்குஅரககூடுதல் முக்கியத்துவம் தரும் புதிய இந்தியாவைஉருவாக்குவதிலும் வளர்ச்சித் திட்டங்களைசெயல்படுத்துவதிலும் அரசுகவனம் செலுத்திவருவதாகபிரதமர் குறிப்பிட்டார்

வேளாண்உள்கட்டமைப்புநிதித்திட்டத்தின்கீழ் ஒருலட்சம்கோடிநிதிஉதவிவழங்கும்திட்டங்களைதொடங்கிவைத்தபிரதமர்திரு

இந்ததிட்டத்தில்விவசாயிகளுக்குகடன்உதவிகிடைக்கும்என்றும்அறுவடைக்குப்பிந்தையபணிகளுக்கா னஉள்கட்டமைப்புகளைஏற்படுத்தவும்உதவும்என்றுபிரதமர்குறிப்பிட்டார்

வேளாண்மைஅனைத்துதொழில்களுக்கும் அடப்படையாகஉள்ளதால் கடந்த ஆண்டுகளில் த ஏராளமானதிட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாககூறினார விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாகஅதிகரிப்பதற்குஅரகமுன் எப்போதும் இல்லாதஅளவிற்குநடவடிக்கைஎடுத்துவருவதூகவும் திரு அமித்ஷாஅவர் கூறியுள்ளார் பாதுகாப்புத் துறைஅமைச்சர் திரு ராஜநாத் சிங் இன்றபிற்பகலில் சுயசார்பு இந்தியாதிட்டத்தின் கீழ் பாரத் சப்தாஎன்னும் இயக்கத்தைதொடங்கிவைக்கிறார் உள்ளுர் பொருட்களைஉற்பத்திசெய்வதற்கு இந்த இயக்கம் ஆதரவளிக்கும்

ராஜ்நர்த் சிங் குறிப்பிட்டுள்ளார்

ஹர்ஷ் வர்தன் பாராட்டியுள்ளார்

பின்னா் செய்தியாளா்களிடம் பேசியடாக்டர் விஜயபாஸ்கா் இந்தசேவையவழங்குவதில் தமிழகம் தொடர்ந்துமுதலிடத்தில் இருப்பதாகக் கூறினார்

காலைஒன்பதரைமணிஅளவில் இணையதளத்தில் முடிவுகள் வெளியிடப்படும் என்றுதேங்வுகள் துறைஅறிவித்துள்ளது

காலாண்டுமற்றும் அரையாண்டுதேர்வுகள் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றுஅறிவிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் இன்றுவெளியிடப்படுகின்றன மதிப்பெண் விவரங்கள் மாணவர்களின் செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தியாகஅனுப்பிவைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடுகிடையாதுஎன்றும் மதிப்பெண்களில் குறைபாடுகள் என்றால் பள்ளிகள் மூவம் அவற்றினைதீர்க்கவிண்ணப்பிக்கவேண்டுமென்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொருவருடையவாழ்விலும் ரயில்வேமுக்கியபங்குவகித்துவருவதாகஅத்துறைக்கானஅமைச்சர் திருபியூஷ் கோயல் கூறியுள்ளார்

நீராவி எஞ்ஜின் தொடங்கி புல்லட் ரயில் வரைரயில்வேயின் வளர்ச்சிபெருமைக்குரியதுஎன்றும் அமைச்சர் கூறினார் இந்தநிகழ்ச்சியில் பேசியநாடாளுமன்றவிவகாரங்கள் துறைஅமைச்சர் திருபிரகலாத் ஜோஷி ஊரடங்கு காலத்தில் சரக்குபொருட்களைவிநியோகம் செய்வதிறும் இடம்பெயர்ந்ததொழிலாளர்களைஅவர்களதுசொந்தஊர்களுக்குஅனுப்பிவைப்பதிலும் ரயில்வேமுக்கியபங்குவகித்ததாகக் கூறினார்